சரக்கு மற்றும் பயணிகள் போக்குவரத்திற்கான தேசிய போக்குவரத்து உத்தேசிக்கப்பட்டுள்ளதாக மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலை துறை அமைச்சர் திரு

மக்களவையில் இன்று மோட்டார் வாகன திருத்த சட்ட மசோதாவை அறிமுகப்படுத்தி பேசிய அவர் நாட்டின் சாலை போக்குவரத்து முறையில் நல்ல மாற்றங்கள் கொண்டு வர வேண்டும் என்றார்

சாலை பாதுகாப்புக்கான விதிமுறைகள் கடுத்தமாக்கப்பட்டு இருப்பதாகவும் அவர் தெரிவித்தார் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகளுக்கான தீர்வும் இதில் இடம்பெற்றுள்ளதாக அவர் கூறினார்

இத்தகவலை நிதித்துறை இணை அமைச்சர் திரு அனுராக் தாக்கூர் இன்று மக்களவையில் தெரிவித்தார் இதற்கான திட்டத்தின் கீழ் தேசிய காப்பீட்டு நிறுவனம் யுனைடெட் இந்தியா காப்பீட்டு நிறுவனம் இந்தியா ஒரிண்டல் மிறுவனம் ஆகியவை ஒருங்கிணைக்கப்படும் என்றார் அவர் கள்ள ரூபாய் நோட்டுகளை கட்டுப்படுத்த உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார்

போலி நோட்டுகளை தடை செய்ய உள்துறை அமைச்சகத்தில் தனிக் குழு ஒன்று அமைக்கப்பட்டுள்ளதாகவும் தேசிய புலனாய்வு முகமையிலும் சிறப்பு பிரிவு துவக்கப்பட்டுள்ளதாகவும் திருமதி நிர்மலா சீதாராமன் மேலும் கூறினார் ஹிமாச்சல பிரதேசத்தின் புதிய ஆளுநராக திரு கல்ராஜ் மிஸ்ரா நியமிக்கப்பட்டுள்ளார் இதற்கான உத்தரவை குடியரசு தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் இன்று பிறப்பித்துள்ளார் தற்போதைய ஹிமாச்சல பிரதேச ஆளுநர் திரு ஆச்சார்ய தேவ்ரத் குஜராத் மாநில ஆளுநராக மாற்றப்பட்டுள்ளார் இவர்கள் பதவி ஏற்கும் நாளில் இருந்து இந்த மாற்றங்கள் அமலுக்கு வரும் என்று குடியரசு தலைவர் மாளிகை செய்திக்குறிப்பு ஒன்று தெரிவிக்கிறது இதற்கிடையில் நேற்றோடு தமது பதவிக்காலத்தை பூர்த்தி செய்த குஜராத் மாநில ஆளுநர் திரு

பி கொய்லி க்கு நேற்று மாலை பிரிவு உபச்சார விழா நடைபெற்றது

கொய்லியின் வழிகாட்டுதல் மற்றும் ஊக்குவிப்பின் காரணமாக குஜராத்தில் பல்வேறு திட்டங்கள் நன்கு நிறைவேற்றப்பட்டதாக இந்த பிரிவு உபச்சார விழாவில் பேசிய அம்மாநில முதலமைச்சர் திரு விஜய் ரூபானி தெரிவித்தார் மருத்துவ பட்ட மேற்படிப்பிற்கு நீட் தேசிய தகுதிக்கான் நுழைவுத் தேர்வு தேவையில்லை என்று மத்திய சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது மருத்துவப் கட்டாயமாக்கப்பட்டுள்ள நீட் தேர்வு மருத்துவ பட்ட மேற்படிப்பிற்கு தேவையில்லை என்றும் அதற்கு பதிலாக எம்பிபிஎஸ் இறுதி ஆன்டு தேர்வில் பெறும் மதிப்பெண்களே எம்டி எம்எஸ் போன்ற மருத்துவ பட்ட மேற்படிப்பிற்கான சேர்க்கைக்கு போதுமானது என்று சுகாதார துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர்

ஏற்கனவே நாடு தழுவிய அளவில் நடத்தப்படும் நெக்ஸ்ட் எனப்படும் நேஷனல் எக்சிட் டெஸ்ட் முடிவுகளே மருத்துவப் பட்ட மேற்படிப்பு சேர்க்கைக்கு போதுமானது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இதை அடுத்து எம்பிபிஎஸ் படிப்பை முடித்து மருத்துவராக பயிற்சி பெற தேர்வு பெற்ற நிலையில் மாணவர்கள் தனியாக ஒரு தேர்வை எழுத தேவையில்லை என்று திருத்தப்பட்ட புதிய தேசிய மருத்துவ ஆணைய மசோதாவில் தெரிவிக்கப்பட்டுள்ளதாக சுகாதார துறை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன புதுவையில் அரசு மற்றும் தனியார் மருத்துவக் கல்லூரிகளில் எம்பிபிஎஸ் பிடிஎஸ் படிப்புகளில் சேருவதற்கான தர வரிசை பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது

முதலமைச்சர் திரு

நாராயணசாமி அவரது அமைச்சரவை சகாக்கள் சட்டப்பேரவை தலைவர் திரு சிவக்கொழுந்து சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் அரசு உயர் அதிகாரிகள் பட்டாணி கடை சந்திப்பில் உள்ள அமரர் காமராஜர் திருவுருவச் சிலைக்கு மலர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் முன்னாள் முதலமைச்சர் திரு

ரங்கசாமி என்ஆர் காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர்களும் அமரர் காமராஜரின் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் காங்கிரஸ் கட்சி அலுவலகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட காமராஜரின் திருவுருவப் படத்திற்கு கட்சி தலைவர்களும் தொண்டர்களும் மலர் தாவி மரியாதை செலுத்தினர் இந்நிகழ்ச்சியில் பேசிய முதலமைச்சர் திரு

நாராயணசாமி கல்வியில் தமிழகத்தை முதல் இடத்தில் கொண்டு வர அமரர் காமராஜர் மேற்கொண்ட நடவடிக்கைகளை நினைவு கூர்ந்தார் அமரர் காமராஜர் காலத்தில் இருந்த அர்ப்பணிப்பு அரசியல் தற்போது இல்லை என்று வருத்தம் தெரிவித்த திரு நாராயணசாமி அரசியல் தற்போது வியாபாரம் ஆகிவிட்டதாக கூறினார் தற்போதைய சூழலில் திரு ராகுல்காந்தி காங்கிரஸ் கட்சி தலைவர் பதவியை ராஜினாமா செய்ய தேவையில்லை என்றும் அவர் தெரிவித்தார் ஆர்எஸ்எஸ் இயக்கம் மத அடிப்படையில் நாட்டை பிரிக்க முயற்சிப்பதாகவும் அவர் குற்றம் சாட்டினார் தமிழ்நாட்டிலும் இன்று பெருந்தலைவர் காமராஜரின் பிறந்த தினம் கல்வி வளர்ச்சி நாளாக கொண்டாடப்பட்டது இந்நாளை ஒட்டி காமராஜரின் சொந்த ஊரான விருதுநகரில் கட்டப்பட்டுள்ள மணி மண்டபத்தை அம்மாநில முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி சென்னை தலைமைச் செயலகத்தில் இருந்து காணொளி மூலம் திறந்து வைத்தார் சென்னையில் நடைபெற்ற பல்வேறு நிகழ்ச்சிகளில் மாநில அமைச்சர்கள் கலந்து கொண்டு அமரர் காமராஜருக்கு மரியாதை செலுத்தினர் காமராஜரின் பிறந்த தினம் இன்று கல்வி எழுச்சி நாளாக கொண்டாடப்படுவதை அடுத்து மாநிலத்தில் உள்ள பள்ளிகளில் கட்டுரை பேச்சுப் போட்டி உள்ளிட்ட பல்வேறு போட்டிகள் நடத்தப்பட்டன தமிழக சட்டப்பேரவையில் இன்று திமுக காங்கிரஸ் இந்திய முஸ்லீம் லீக் உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்தனர் அஞ்சல் துறை தேர்வுகள் ஆங்கிலம் மற்றும் ஹிந்தி மொழிகளில் மட்டுமே நடத்தப்படுவது தொடர்பான கவன ஈர்ப்பு தீர்மானத்திற்கு அரசு தரப்பில் அளிக்கப்பட்ட பதிலில் திருப்தியடையாததால் திமுக உறுப்பினர்கள் அவையில் இருந்து வெளிநடப்பு செய்தனர் இந்த தேர்வுகளில் தமிழ்மொழி புறக்கணிக்கப்படுவதாக திமுக உறுப்பினர் திரு தங்கம் தென்னரசு குற்றம் சாட்டினார் தமிழ்மொழியை மீண்டும் சேர்க்க மாநில அரசு மத்திய அரசிடம் வலியுறுத்த வேண்டும் என்று கூறிய அவர் இது தொடர்பாக சிறப்பு தீர்மானம் ஒன்று நிறைவேற்றப்பட வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார் அப்போது பேசிய துணை முதலமைச்சர் திரு

பன்னீர்செல்வம் இப்பிரச்சனை குறித்து நாளை நாடாளுமன்றத்தில் தமிழக உறுப்பினர்கள் கேள்வி எழுப்ப இருப்பதாகவும் அதற்கு மத்திய அரசு அளிக்கும் பதிலின் அடிப்படையில் முடிவு எடுக்கப்படும் என்றும் கூறினார் இத்தருணத்தில் குறுக்கிட்டு பேசிய முதலமைச்சர் அதிமுகவிற்கு திமுகவை விட தமிழ் உணர்வு அதிகம் என்று குறிப்பிட்டார் இதற்கு கண்டனம் தெரிவித்து திமுக உறுப்பினர்கள் அவையில் இருந்து வெளிநடப்பு செய்தனர் இதை தொடர்ந்து காங்கிரஸ் மற்றும் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் உறுப்பினர்களும் அவையில் இருந்து வெளிநடப்பு செய்தனர் புதுவை தமிழகத்தில் ஹைட்ரோ கார்பன் திட்டங்களுக்கு அனுமதி அளித்ததன் மூலம் நில வளத்தை பிஜேபி பாழடிக்க முயற்சிப்பதாக புதுவை காங்கிரஸ் கட்சி தலைவர் திரு நமச்சிவாயம் குற்றம் சாட்டியுள்ளார் மத்திய அரசின் இந்த போக்கை கண்டித்து காங்கிரஸ் கட்சி சார்பில் நாளை மாலை நடத்தப்பட உள்ள மனித சங்கிலி போராட்டத்தில் அனைத்து மத சார்பற்ற சக்திகளும் பங்கேற்க வேண்டும் என்று அவர் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கை ஒன்றில் கேட்டுக் கொண்டுள்ளார் காமராஜர் சிலை அருகில் நடைபெற உள்ள இந்த மனித சங்கிலி போராட்டத்தில் முதலமைச்சர் திரு நாராயணசாமி அவரது அமைச்சரவை சகாக்கள் மற்றும் கூட்டணி கட்சி தலைவர்கள் கலந்து கொள்ள இருப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் இதற்கிடையில் ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை உடனடியாக நிறுத்தக் கோரி இந்திய கம்யூனிஸ்ட் சார்பில் திரு நல்லக்கண்ணு தலைமையில் இன்று விழுப்புரம் ஆட்சியர் அலுவலகம் முன்பு முற்றுகை போராட்டம் ஒன்று நடைபெற்றது பாகூர் மூலநாதர் சுவாமி கோவில் தேர் திருவிழா இன்று வெகு விமரிசையாக நடைபெற்றது புதுவை மற்றும் அண்டை தமிழக மாவட்டங்களை சேர்ந்த பக்தர்கள் இந்த தேரோட்டத்தில் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர் புதுவை துணை நிலை ஆளுநர் டாக்டர் கிரண்பேடி முதலமைச்சர் திரு

நாராயணசாமி சட்டமன்ற உறுப்பினர் திரு தனவேலு உட்பட பலர் வடம் பிடித்து தேர் இழுத்து சாமி தரிசனம் செய்தனர் புதுவை மற்றும் தமிழகத்தின் சில மாவட்டங்களில் அடுத்த இரு தினங்களில் மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது தமிழ்நாட்டில் வேலூர் திருவண்ணாமலை காஞ்சிபுரம் விழுப்புரம் ஆகிய மாவட்டங்களில் வெப்ப சலனம் காரணமாக மழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மைய அறிக்கை ஒன்று தெரிவிக்கிறது

மற்றும் பயணிகள் போக்குவரத்திற்கான சரக்கு தேசிய போக்குவரத்து கொள்கை ஒன்றை மத்திய அரசு கொண்டு வர உள்ளது மருத்துவ பட்ட மேற்படிப்பிற்கு நீட் தேர்வு தேவையில்லை என்று மத்திய சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது புதுவையில் அரசு மற்றும் தனியார் மருத்துவக் கல்லூரிகளில் எம்பிபிஎஸ் பிடிஎஸ் படிப்புகளில் சேருவதற்கான தரவரிசை பட்டியலை சென்டாக் வெளியிட்டுள்ளது